ஜனநாயகக் கூட்டணி அரசு செய்திருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பெரு நிறுவனங்களின் வளர்ச்சியில் மட்டுமே பிரதமர் திரு நரேந்திர மோடி கவனம் செலுத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம்சாட்டியுள்ளார்

சென்னை சேலம் இடையே எட்டு வழி பசுமை நெடுஞ்சாலை பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

எடப்பாடி அமைக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் கோரிக்கையை புதச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி பிரதமரிடம் இதே வலியுறுத்தியுள்ளார்

விகாஷ் க்ரிஷன் ஆகியோா் தங்களது பிரிவுகளில் தங்கப்பதக்கம் வென்றனா் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியின் வளர்ச்சி தடைக்கு மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் இந்த பிரதேசத்தில் பெரும்பாலாள காலம் ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் தொடர்வதுமே முக்கிய காரணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுச்சேரியில் நேற்று பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார்

சாத மத ஊழல் இல்லாத புதிய இந்தியாவை உருவாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் குஜாத் மாநிலம் சூரத்தில் நேற்று புதிய இந்தியாவுக்கான ஓட்டம் என்ற மாரத்தான் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்து அவர் பேசினார் ஒவ்வொரு குடிமகலும் அதிகாரம் பெற்றவராக இருக்கும் இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு விரும்புகிறது என்றார் இதவே இந்திய குதந்திரத்திற்காக பாடுபட்ட பெரியோருக்கு அளிக்கப்படும் சிறந்த அஞ்சலி என்றும் அவர் கூறினார் எந்தவொரு நாடும் அதன் தலைவர்கள் அதன் அரசுகளால் உருவாவதில்லை மக்களின் பலம் தான் தேசத்தை நிர்மாணிக்கிறது என்று அவர் கூறினார் பெரு நிறுவனங்களின் வளர்ச்சியில் மட்டுமே பிரதம் திரு நரேந்திர மோடி கவனம் செலுத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம்சாட்டியுள்ளார் க்நாடக மாநிலம் சிக்கபதசலகி என்ற கிராமத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினா்

சென்னைக்கும் சேலத்திற்கும் இடையே அனுமதி கட்டுப்படுத்தப்படும் எட்டு வழி பசுமை நெடுஞ்சாலை பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டு அமைக்கப்படும் என்று மத்திய சாலைப் போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் சென்னையில் நேற்று முதலமைச்சா் திரு எடப்பாடி கே பழனிசாமி உடன் பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார் நாட்டிலேயே இத்தகைய மூன்றாவது நெடுஞ்சாலையாக அமைய உள்ள இந்த பசுமை விரைவு நெடுஞ்சாலை சேலத்திற்கும் சென்னைக்கும் இடையே பயண தூரத்தை வெகுவாக குறைக்கும் என்றார்

சென்னை பெங்களூர் பணிகளும் இந்த ஆண்டு தொடங்கும் என்றார் கோதாவரி தண்ணீரை தமிழ்நாட்டின் தேவைகளுக்கென திருப்பிவிடும் திட்டத்தை தமிழக அரசு வரவேற்றுள்ளதாகவும் இந்த ஆற்றில் சுமார் மூவாயிரம் டி எம் சி தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் இதனை திருப்பிவிட்டு தமிழ்நாடு ஆந்திரபிரதேசம் தெலுங்கானாவின் தேவைகளை நிறைவேற்ற இத்திட்டம் உதவும் என்றும் திரு கட்கரி தெரிவித்தார் காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீாப்பு பற்றி கேட்டதற்கு மத்திய அரசு இதுகுறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்த அவர் மேலும் விவரங்களை தர மறுத்துவிட்டார் மத்திய அரசை பொறுத்தவரை தமிழ்நாடும் கா்நாடகாவும் அதன் இரு கண்கள் போன்றவை என்று திரு கட்கரி கூறினார் தூத்துக்குடி வ உ சிதம்பரனாா் துறைமுகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சரக்கு வாகன முனையம் மற்றும் தகவல் நிலையத்தை இன்று திறந்து வைக்கும் அவா் சென்னை கிண்டியில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் கடலோர தொழில்நுட்ப மையத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார் காவிரி நடுவர்மன்றத்தை அமைப்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மேலும் ஐந்து வார கால அவகாசமே எஞ்சியுள்ள நிலையில் இந்த வாரியத்தையும் காவிரி ஒழுங்கமைப்பு குழுவையும் உடனடியாக அமைக்குமாறு மத்திய நீர் ஆதாரங்கள் நதிகள் மேம்பாடு மற்றும் கங்கை புத்தயிர் ஊட்டல் அமைச்சகத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் இத்தொடர்பாக நேற்று அந்த துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்

காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் நேற்று புதுச்சேரி வந்த பிரதமிடம் விமான நிலையத்தில் புதுச்சேரி முதலமைச்ச் தனது அமைச்சரவை சகாக்களுடன் சந்தித்து இதற்கான கோரிக்கை கடிதத்தை அளித்தாா் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால்தான் தமிழகம் புதுவை கேரளத்திற்கு முறையாக கா்நாடக அரசு காவிரி நீரை பங்கிட்டு கொடுக்க முடியும் என்பதால் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக தொழில் துறை அமைச்சர் திரு எம் சி சும்பத் மற்றும் ஊரக தொழில்கள் துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் ஆகியோர் இன்று ஜப்பான் புறப்படுகின்றனர் தமிழ்நாட்டிற்கு ஐப்பானின் முதலீட்டை கோருவதற்காக இந்த அமைச்சர்கள் உயர்நிலை குழுவினருடன் அங்குச் செல்கின்றனர் ஜப்பாளில் மேட்டி ஜூக்கா போன்ற பல்வேறு வர்த்தக அமைப்புகளுடன் கருத்தரங்குகளை நடத்தி முதலீட்டை பெறுவதற்கு குழுவினா் நடவடிக்கை எடுப்பாா்கள் குழுவினர் டோக்கியோ யோக்கோஹாமா ஹாமாமாட்சு ஆகிய நகரங்களில் பயணம் செய்து தமிழ்நாடு ஜப்பான் வர்த்தக பொருளாதார உறவுகளை வலுபடுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்று நேற்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது ருஸ்தம் இரண்டு என்ற ஆளில்லாத போா் விமான வாகனத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நேற்று கா்நாடக மாநிலம் சாலக்கேரே சோதனை ஏவு தளத்திலிருந்து வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது ருஸ்தம் இரண்டின் உயர்சக்தி எஞ்சினுடன் பயன்படுத்துவோர் முறையிலான முதலாவது சோதனை இது என்பது குறிப்பிடதக்கது சோதனையில் ருஸ்தம் இரண்டின் அனைத்து அமைப்புகளும் எதிர்பார்த்தபடி இந்த செயல்பட்டன பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறை செயலாளரும் இந்த அமைப்பின் தலைவருமான டாக்டர் எஸ் கிறிஸ்டோபர் உள்ளிட்ட விஞ்ஞானிகளும் உயர் அதிகாரிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நேற்று முன்தினம் துபாயில் காலமான பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரீதேவியின் உடல் இன்று இந்தியாவிற்கு கொண்டுவரப்படும் ஐக்கிய அரபு எமிரகத்தின் சட்ட நடைமுறைகள் நிறைவுபெற்ற பின் அவரது உடல் இந்தியா கொண்டுவரப்படும் என்று ஸ்ரீதேவியின் குடும்பத்தினர் பிடிஐ யிடம் தெரிவித்தனர் ஸ்ரீதேவி துபாயில் சனிக்கிழமை இரவு மாரடைப்பால் காலமானார் அவர் அவரது குடும்ப உறவினின் திருமணத்திற்காக தனது குடும்பத்தினருடன் தபாய் சென்றிருந்தாா்

சுனாமி எச்சிக்கை ஏதும் விடப்படவில்லை

சீனாவின் அதிபர் ஜீ ஜின்பின் காலவரையின்றி தொடர்ந்து பதவியில் இருப்பதற்கான வகையில் அந்நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைப்பு சுட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது

வக்ஃப் வாரிய தலைவர் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கண்டனம் தெரிவித்துள்ளது நாகப்பட்டினத்தில் மறைந்து முதலமைச்சன் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சனிக்கிழமை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு நேற்று மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தங்க மோதிரம் அணிவித்தார்

ரோஹித் ஷள்மா தலைனமயிலான அணியில் ஷிகர் தவான் சுரேஷ் ரெய்னா மணிஷ் பாண்டே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் விராட்கோலி எம் எஸ் தோனிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது ஐ சி சி டெஸ்ட் போட்டி அணிகளுக்கான தரவரிசையில் முதலிடத்தை தக்கவைத்து கொண்ட இந்திய அணிக்கு ஐ சி சி டெஸ்ட் சாம்பியன் ஷிப் விருது வழங்கப்பட்டது

பல்கேரியாவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர்கள் அமித் பாங்கல் விகாஷ் க்ரிஷன் ஆகியோா் தங்களது பிரிவுகளில் தங்கப்பதக்கம் வென்றனா்

மகளிர் பிரிவில் மேரி கோம் சீமா பூனியா ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் தில்லி மாரத்தான் போட்டிகளில் கோபி தோனாக்கல் தனது பட்டத்தை தக்க வைத்து கொண்டாா்